சிதம்பரம் கைதாவதை தடுக்கும் இடைக்கால பாதுகாப்பு வழங்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

வெற்றிகரமாக நுழைந்துள்ளது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தாக்குதல் நடத்தியதில் இந்திய வீரர் ஒருவர் உயிரிழந்தார்

நதிநீர் பகிர்வு தொடர்பாக பரஸ்பரம் ஏற்கத்தக்க நடைமுறை உருவாக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

அணி முன்னேறியுள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் கைது செய்யப்படுவதை தடுக்க இடைக்கால பாதுகாப்பு அளிக்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனைதொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார்

இதுதொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ விண்வெளியில் செலுத்திய சந்த்ரயான் இரண்டு விண்கலம் இன்று காலை மணி ஒன்பது இரண்டுக்கு சந்திரனின் சுற்றுவட்டப் பாதைக்குள் வெற்றிகரமாக நுழைந்தது இதையடுத்து நாளை முதல் நான்கு முக்கிய செயல்பாடுகள் மூலம் அது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செல்லும்

சந்த்ரயான் இரண்டின் வேகம் பறக்கும் உயரம் அதன் எரிபொருள் செயல்பாடு ஆகியவற்றை இயக்குவதில் இந்திய விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர்

சந்திரனின் தென்துருவத்தில் இதுவரை எந்தநாட்டு விண்கலமும் தரையிறங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார்

சந்திரனை நோக்கிய பயணத்தில் இது முக்கியமான நிகழ்வு என்று அவர் தமது டிவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அகஸ்டா வழக்கில் மத்தியப்பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் உறவினர் திரு ரத்துல்பூரி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று விசாரணை நீதிமன்றம் கடந்த ஒன்பதாம் தேதி ரத்துர்பூரிக்கு கைது ஆணை பிறப்பித்தது இதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனையடுத்து அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதற்கிடையே வங்கி கடன் மோசடி வழக்கில் ரத்துர்பூரியை அமலாக்கத்துறை இன்று காலையில் கைது செய்தது ஜம்மு கஷ்மீரில் சண்டைநிறுத்த உடன்படிக்கையை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டு பகுதியில் பூஞ்ச் மாவட்டம் மெந்தார் கிருஷ்ணா காட்டி பிரிவுகளில் இந்த தாக்குதல் நடைபெற்றது இந்திய ராணுவம் இதற்கு தக்க பதிலடி கொடுத்ததாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் மெந்தார் பிரிவில் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார் இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் சேதமடைந்ததாகவும் அங்கு உயிரிழப்பு அதிகமாக இருக்கும் என்றும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ராணுவத்துக்குத் தேவையான தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்திய விமானப்படையை நவீனமயமாக்குவது குறித்து இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் பாதுகாப்புத்துறையில் இறக்குமதியை நம்பியிருப்பதை குறைப்பதற்கும் ராணுவத்தின் செயல்பாட்டுத்திறனை உள்நாட்டிலேயே தளவாடங்களை உற்பத்தி செய்வது முக்கியம் என்று குறிப்பிட்டார் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்யவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பயங்கரவாதத்துக்கு எதிராக விமானப்படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை திரு ராஜ்நாத்சிங் பாரட்டினார் கருத்தரங்கில் பேசிய விமானப்படையின் தலைமை தளபதி ஏர்மார்ஷல் எஸ் தனோவா விமானப்படையின் தளவாடங்கள் அனைத்தும் பி நவீனமயமாக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க மேலும் கூடுதல் விமானங்களை வாங்கவேண்டியது அவசியம் என்று அவர் போர் வலியுறுத்தினார் இந்தியாவுக்கும் பங்களாதேஷூக்கும் இடையே நதிநீர் பகிர்வு தொடர்பாக பரஸ்பரம் ஏற்கத்தக்க நடைமுறை உருவாக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

இருநாடுகளுக்கும் இடையே நிலவும் நல்லுறவை வலுப்படுத்துவதும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவின் இந்திய பயணத்தை முடிவு செய்வதும் தமது பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையே உள்ள உறவால் பயங்கரவாதம் குற்றச்செயல்கள் தீவிரவாதம் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாகவும் இதனால் இருநாடுகளுக்கும் பயன் ஏற்படும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் ரயில் சாலை மற்றும் விமானப்போக்குவரத்து அதிகரிப்பதும் இருநாடுகளுக்கும் பயன் விளைவித்துள்ளதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோரின் சீரிய தலைமையால் இருநாடுகளின் உறவுகளில் பொற்காலம் ஏற்பட்டிருப்பதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் பங்களாதேஷ் பிரதமரை திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசுகிறார் ஹிமாச்சலப்பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் ஹரியானா தில்லி ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளநிலைமை குறித்து தேசிய இடர் மேலாண்மைக்குழு புதுதில்லியில் இன்று ஆய்வு நடத்தியது அமைச்சரவைச்செயலர் திரு பி கே சின்ஹா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் இந்த மாநிலங்களில் வெள்ள நிலைமை முன்னேற்பாடுகள் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் விவாதிக்கப்பட்டது

மேலும் ராணுவம் மற்றும் விமானப்படையும் இந்த நடவடிக்கைகளில் ஈடபடுத்தப்பட்டுள்ளன என்றும் மேலும் தேவைப்பட்ட இடங்களில் அதிக ராணுவ வீரர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக வடமாநிலங்களில் பெய்துவரும் பலத்த மழையின் தீவிரம் அடுத்த சில நாட்களில் குறையும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஸ்ஸாமின் தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதி தொகுப்பு குறித்த விஷயங்களை இன்று ஆய்வு செய்தார் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் இது அஸ்ஸாம் முதலமைச்சர் அம்மாநிலத்தின் தலைமைச்செயலர் மத்திய உள்துறை செயலர் ஆகியோர் கலந்துகொண்டனர் இதுதொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் அஸ்ஸாம் மாநிலத்திற்கும் இடையே கடந்த விரிவான ஆலோசனைகள் நடந்துள்ளன தேசிய பதிவேட்டில் பெயர் விடுபட்டவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு முழு வாய்ப்பு அளிக்க மாநில அரசு உரிய ஏற்பாடுகளை செய்வது பற்றி ஆலோசிக்கபட்டது கா்நாடக மாநிலத்தில் திரு பி எஸ் எடியூரப்பா தலைமையிலான பிஜேபி அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது

பெங்களூரு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு வஜுபாய்வாலா புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெக்தீஷ் ஷெட்டார் முன்னாள் துணை முதலமைச்சர்கள் திரு கே எஸ் ஈஸ்வரப்பா திரு ஆர் அசோக் மற்றும் பி பூரீராமுலு சுயேச்சை உறுப்பினர் திரு ஏ எச் நாகேஷ் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பதவியேற்றவர்களில் திருமதி ஜோலி சசிகலா அன்னா சாஹேப் மட்டும் பெண் அமைச்சராவார்

மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் சர்மா புதுதில்லியில் இன்று மத்திய மீன்வளத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ்சிங்கை சந்தித்து பேசினார் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் தகுதிச்சுற்று ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது

இந்திய அணி நாளை இறுதியாட்டத்தில் நியுசிலாந்துடன் மோதுகிறது